லக்னோவில் ராணுவ தளவாட கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்தார் தஞ்சை பெரிய கோவிலில் இன்று நடைபெற்ற குட முழக்கு விழாவில் லட்சக் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி கூறியுள்ளார் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான அறக்கட்டளை அமைக்க மத்திய அரசு அரசிதழ் அறிவிப்பை இன்று வெளியிட்டுள்ளது ஸ்ரீராம் ஜென்ம பூமி புனிதத்தல அறக்கட்டளை என்னும் இந்த அமைப்பின் அலுவலகம் டெல்லியின் கிரேட்டர் கைலாஷ் பகுதியில் செயல்படும்

முன்னதாக அறக்கட்டளை அமைப்பது பற்றிய மத்திய அமைச்சரவையின் முடிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மக்களவையில் வெளியிட்டார்

அயோத்தி தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து இந்திய மக்கள் பக்குவமான முறையில் நடந்து கொண்ட விதத்தை பிரதமர் பாராட்டினார் இதன் முலம் ஜனநாயக நடைமுறைகள் மீது தங்களுக்குள்ள வெளிப்படுத்தி இருப்பதாகவும் இந்தியாவில் நம்பிக்கையை மக்கள் இந்துமுஸ்லீம் சீக்கியர் கிறிஸ்தவர் பௌத்தர் ஜைனர் அனைவரும் ஒரே குடும்பம் தான் என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட வேறு சில முக்கிய முடிவுகள் வர்த்தக வங்கிகளைப் போல கூட்டுறவு வங்கிகளும் ரிசர்வ் வங்கியின் ஒழுங்குமுறை கட்டமைப்பின் கீழ் கொண்டு வரப்படும்

இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே அலையன்ஸ் ஏர் நிறுனம் மூலம் சர்வதேச விமானங்கள் இயக்கப்படும்

அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதில்பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உள்ள உறுதிப்பாட்டிற்காக அவரை தாம் வாழ்த்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இன்றைய தினம் நாட்டிற்கே அளப்பறிய மகிழ்ச்சியும் பெருமிதமும் அளிக்க கூடிய நாள் என்று அவர் கூறியுள்ளார்

உத்திரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ராணுவ தளவாடக் கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மதியம் தொடக்கி வைத்தார்

உலக அமைதிக்கு அதிகம் பங்களிக்கும் நாடு இந்தியா என்றும் இந்தியாவின் பாதுகாப்புத் தயார் நிலை எந்த ஒரு நாட்டிற்கும் எதிரானது அல்ல என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேஷ் ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் பட்டேல் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

வரித் தகராறுகளுக்கு சுமுகமான முறையில் தீர்வு காண்பதற்கான விவாத் ஸே விஸ்வாஸ் மசோதாவை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் இன்று மக்களவையில் தாக்கல் செய்தார்

அதீர் ரஞ்சன் சௌத்ரி முன்னதாக அவையில் ஆட்சேபித்தார் மசோதாவை அவையில் கொண்டு வந்தால் வரி வசூல் குறைந்து போகும் என்று மற்றொரு காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசி தருர் கூறினார் நீதிமன்றத்தை நாடாமல் குறிப்பிட்ட விதிகளின் கீழ் தகராறுகளுக்கு தீர்வு பெற வரி செலுத்துவோர்க்கு உதவவே இம்மசோதா கொண்டுவரப்படுவதாக நிதியமைச்சர் பதில் அளித்தார் இதைத் தொடர்ந்து மசோதாவை அவையில் கொண்டு வர குரல் ஓட்டு மூலம் அனுமதி அளிக்கப்பட்டது

தாக்குதண்டனை நிறைவேற்றப்படுவதை நிறுத்தி வைத்து விசாரணை நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவிற்கு எதிராக மத்திய அரச தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

சுரேஷ்குமார் கெய்ட் இன்று உத்தரவிட்டார் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலர் இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார் மத்திய சுகாதாரம் வெளிவிவகாரம் சிவில் விமானப் போக்குவரத்து வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் உள்துறைச் செயலர்களும் இதில் கலந்து கொண்டனர் சீனாவில் இருந்து இந்தியாவிற்கு வர வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்ட மின்னணு விசாக்கள் உட்பட தற்போது உள்ள விசாக்கள் இனிசெல்லுபடியாகாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அவசியமாக இந்திய வரவிரும்புவோர் சீனாவில் உள்ள இந்திய தூதரகங்களை அணுகலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சை பெரியகோவிலில் இன்று நடைபெற்ற குடமுழக்கு விழாவில் லட்சக் கணக்கிலான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடந்த சனிக்கிழமை முதல் யாகசாலை பூஜைகளை நடத்தி வந்த சிவாச்சாரியர்கள் இன்று ராஜகோபுர விமானம் மற்றும் அனைத்து மூலவர் கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றி குடமுழுக்கு செய்தனர் குடமுழுக்குச் சடங்குகள் தமிழ் சமஸ்கிருதம் ஆகிய இரு மொழிகளிலும் நடத்தப்பட்டன குடமுழுக்கு விழாவை ஒட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் பல்வேறு இடங்களில் இருந்து தஞ்சைக்கு சிறப்பு பேருந்துகளை இயக்கியது

ராஜ்நிவாஸில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநரின் சிறப்பு பணி அதிகாரி திரு தேவநிதி தாஸ் தனிச்செயலர் திரு

ஸ்ரீதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி கூறியுள்ளார்

கல்வித் துறைச் செயலர் திரு அன்பரசு இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் புதுச்சேரியில் கல்வித்தரம் ஆண்டுக்காண்டு மேம்பட்டு வருவதாக கூறினார்

கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் கல்வித்துறைச் இயக்குநர் திரு ருத்ரே கவுடு இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு கலைச்செல்வன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

நாராயணசாமி இன்று வெளியிட்டார் கல்வி அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கல்வித்துறைச் செயலர் இயக்குநர் மற்றும் இதர அதிகாரிகள் பங்கேற்றனர்

புதுச்சேரியில் அமைச்சக உதவியாளர் பணியிடங்களுக்கான செரடி நியமனத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தலையிட்டு தடுக்க வேண்டும் என தெற்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு

சிவா கோரியுள்ளார் துணைநிலை ஆளுநரின் உதவியுடன் ஆர்எஸ்எஸ் அனுதாபிகளை பணியமர்த்தவே நேரடி நியமனத்தை மத்திய அரசு புகுத்துவதாகவும் இதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் நற்பெயர் பாதிக்கப்படும் என்றும் முதலமைச்சருக்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரியில் பழுதடைந்த அரசு வாகனங்களை சரிபடுத்தாமல் தனியார் பயண முகவர்களின் வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் பல லட்ச ரூபாய் அரசுப் பணத்தை வீணடித்து முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரிகள் ம்கு நடவடிக்கை எடுக்க துணைநிலை ஆளுநர் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என மாநில பிஜேபி தலைவர் திரு

சாமிநாதன் கோரியுள்ளார் அதிகாரிகளின் இந்த முறை கேட்டிற்கு முதலமைச்சரும் துணைபோவது கண்டிக்கத்தக்கது என்று அறிக்கை ஒன்றில் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி கோரிமேட்டில் இன்று காலை மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டது குறித்து தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கொலை செய்யப்பட்டவர் ஏற்கனவே கொலை வழக்கு உட்பட பல்வேறு குற்றங்களில் சம்பந்தப்பட்டவர் என்றும் முன் பகை காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாகவும் போலீசார் கூறினர்